திமுக தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

மதிப்பிலான திட்டங்களை காணொலி மூலம் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து துவக்கி வைத்துள்ளார்

சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு ஏற்றுமதி இறக்குமதி வங்கிமூலம் பிற நாடுகளுக்கு கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அமைச்சர் ஜெனரல் வி

கருணாநிதி திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான திரு

சென்னை காவேரி மருத்துவமனை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் வயது மூப்பு காரணமாக திரு கருணாநிதியின் உடல் உறுப்புக்களை செயல்பட வைப்பது சவாலாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது

இதனிடையே மருத்துவமனையின் வெளியே ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்துள்ளனர் மருத்துவமனை அமைந்துள்ள பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது

எடப்பாடி

மாணாக்கருக்கான விடுதி கட்டிடங்களையும் கூடுதல் பள்ளிக் கட்டிடங்களையும் அவர் திறந்துவைத்தார் இதுதவிர தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில்கோபிச்செட்டி பாளையத்தில் ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வளாகம் மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கான வங்கி கிளை அலுவலக கட்டிடங்கள் ஆகியவற்றையும் முதலமமைச்சர் துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் வி

ராஜலட்சுமி செல்லூர் கே ராஜீ உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நீர்வள ஆதார மேம்பாட்டு பிரிவு மற்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட தொழில்நுட்ப வல்லுனர் குழுவின் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது நீர்நிலைகள் அவற்றின் தன்மை ஆழியாறு திட்ட செயல்பாடுகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது

முதலமைச்சர் சந்திப்பு தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை துறைமுக மேம்பாட்டிற்கான பணிகள் போன்றவை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல்துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார்

இந்திரா பானா்ஜி திரு கே

ஜோசப் திரு

திருமதி

ஜோசப் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் திரு வினித்சரண் ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இதுவரை பணிபுரிந்தனர்

மாநிலங்களவை உத்திரபிரதேச மாநிலம் டியோரியா பாதுகாப்பு இல்ல பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை இன்று நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை கூடியதும் சமாஜ்வாடி மற்றும் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சனையை எழுப்பினார்கள்

இதனையடுத்து திரு வெங்கையா நாயுடு ஆம்ஆத்மி கட்சி உறுப்பினர் திரு சஞ்சய் சிங்கிற்கு எச்சரிக்கை விடுத்தார்

முன்னதாக முன்னாள் உறுப்பினர் ஆர்

தவான் மறைவிற்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது

கேரள மாநிலம் திருச்சூர் செயின்ட் தாமஸ் கல்லுாரி நுாற்றாண்டு விழாவை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் சக மனிதர்களுக்கு உதவுவது இறைவனுக்கு ஆற்றும் மகத்தான சேவை என்றார்

பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் நடப்பு மழைக்காலக் கூட்டத்தொடர் சமூக நீதி கூட்டத்தொடராக கருத்தில் கொள்ளப்படும் என்றும் எடுத்துரைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

ராகுல் காந்தி மத்தியில் பொருளாதார தோல்வி லஞ்சம் பிரிவினைவாதம் போன்றவற்றால் மக்கள் மாற்று அரசை விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் திரு

சிங் நிலக்கரிக்கு மாற்றாக சூரிய மின்சக்தி வளங்களுக்கு பெரும் வாய்ப்பு இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஜெனரல் வி

புதுதில்லியில் சூரிய மின்சக்தி திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் சசூரிய சக்தியை பயன்படுத்தி புதுப்பிக்கத்தக்க ளிசக்தியை சேமிப்பதன் அவசியத்தை அறிவுறுத்தினார்

சூரிய மின்சக்தியை பிரபலப்படுத்த விரும்பும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வங்கிகள் மூலம் இந்தியா கடன் வழங்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது

சேலம் வாய்ஸ் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் முத்ரா வங்கி கடன் திட்டம் குறித்து மாவட்ட மேலாளர் உதயகுமார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்